இந்தியா ஆஸ்திரேலியா இடையே முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி நாளை சிட்னியில் வ நடைபெறுகிறது பயங்கரவாதத்தை அதன் வெவ்வேறு வடிவத்திலும் முறியடிக்க புதிய கொள்கை வகுக்கப்படும் என்று பிரதமா் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் குஜராத்தில் இன்று நடைபெற்ற நாடாளுமன்ற மற்றும் சட்டப்பேரவை தலைவர்களின் மாநாட்டில் நிறைவு உரையாற்றிய அவர் மும்பை தாக்குதல் ஏற்படுத்திய காயங்களை இந்தியா ஒருபோதும் மறக்க முடியாது என்றார்

அரசியல் சட்ட தினத்தை கொண்டாடும் இந்த நாளில் ஜனநாயக கடமை ஆற்றுவதில் அனைவரும் உறுதியுடன் இருக்க வேண்டும் என்று அவர் கூறினார் உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் கடனமயை முதலில் செய்ய வேண்டும் என்று அவர் தெரிவித்தார்

அரசியல் சாசன தினம் இன்று கொண்டாடப்படுகிறது

அரசியல் சாசனத்தை உருவாக்கி அரசியல் சாசன சிற்பி என போற்றப்படும் அண்ணல் நாட்டின் அம்பேத்கருக்கு மரியாதை செலுத்தும் தினமாகவும் இந்நாள் கடைபிடிக்கப்படுகிறது குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் குஜராத்தில் நடைபெற்று மக்களவை மற்றும் மாநில சட்டப்பேரவை தலைவர்களின் மாநாட்டில் அரசியல் சாசனத்தில் முகப்புரையை வாசிக்க மற்ற அனைவரும் வழிமொழிந்தனர் புதுதில்லியில் நடைபெற்ற மற்றொரு நிகழ்ச்சியல் தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேக்கர் அரசியல் சாசனத்தின் முகப்புரையை வாசித்தார் அரசியல் சாசன தினத்தை முன்ளிட்டு தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சகம் நான்கு ஆவண படங்களை தமது இணையதளத்திலும் யூடிப் அலைவரிசையிலும் இன்று வெளியிடுகிறது அரசியல் சாசனம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அதன் சிறப்பு அம்சங்கள் மற்றும் அண்ணல் அம்பேத்கரின் வாழ்க்கை ஆகியவற்றை மையமாக கொண்டு இந்த ஆவண படங்கள் தயாரிக்கப்பட்டுள்ளது

இது மேலும் வலுவடைந்து மேற்கு திசை நோக்கி நகரக்கூடும் என்று ஆய்வு மையம் கூறியுள்ளது இதனிடையே நிவர் புயல் கரையை கடந்து தற்போது ஆழ்ந்த் னற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறியுள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக தமிழகத்தின் உள் மாவட்டங்களான வேலூர் தருமபுரி கிருஷ்ணகிரி ராணிப்பேட்டட திருப்பத்துர் திருவண்ணாமலை மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கடலூர் மாவட்டம் ரெட்டிசாவடி கீழ்குமாரமங்கலம் கிராமப் பகுதிகளில் புயலால் சேதமடைந்துள்ள பகுதிகளை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று பார்வையிட்டார் பாதிக்கப்பட்ட விவசாயிகளை சந்தித்த முதலமைச்சர் அவர்களுக்கு ஆறுதல் கூறினார் நிவாரண முகாமில் தங்கவைக்கப்பட்டுள்ளவர்களுக்கு அத்தியாவசியப் பொருட்கள் அடங்கிய பெட்டகத்தையும் அவர் வழங்கினார் கடலூர் முதுநகர் துறைமுகப் பகுதியை பார்வையிட்ட முதலமைச்சர் மீனவ கிராம மக்களை சந்தித்து புயலால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து கேட்டறிந்தார் தேசிய பேரிடர் மீட்புப் படையினரிடம் மீட்பு பனிகள் குறித்தும் முதலமைச்சர் அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார் தமிழக மீனவர்கள் சிறை பிடிக்கப்பட்ட தகவல் கிடைத்தவுடன் மத்திய உள்துறை அனமச்சர் திரு அமித்ஷாவை தொடர்பு கொண்டு உடனடியாக அவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக செய்தி விளம்பரத் துறை அமைச்சர் திரு கடம்பூர் ராஜூ தெரிவித்துள்ளார் துத்துக்குடி மாவட்டத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மத்திய மாநில அரசுகளின் நடவடிக்கையால் இலங்கை கடற்படையினர் தமிழக மீனவர்களை தாக்கும் சம்பவங்கள் குறைந்துள்ளதாக கூறினார்

நிவர் புயலால் மக்கள் பாதிக்கப்படாமல் இருப்பதற்கு அரசு எடுத்த நடவடிக்கை காரணமாக பாதிப்புகள் ஏதுமின்றி மக்கள் பாதுகாக்கப்பட்டதாக திரு கடம்பூர் ராஜூ தெரிவித்தார் புதுச்சேரியில் இன்று அதினலை இரண்டரை மணிக்கு நிவர் புயல் கரையை கடந்துள்ள நிலையில் காலை ஆறு மணி முதல் மழை படிப்படியாக குறைந்து வருகிறது ஒரிரு இடங்களில் லேசான மழைத்தூரல் காணப்படுகிறது காலை ஆறு மணி முதல் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்

இந்த மாநாடு மூன்று நாட்கள் நடைபெறுகிறது

புதுப்பிக்க தக்க எரிசக்தி துறையை உலக அளவில் மேம்படுத்துதல் ளிசக்தி துறையில் முதலீடுகளை அதிகரித்தல் உள்ளிட்டவை குறித்து இம்மாநாட்டில் விவாதிக்கப்படுகிறது பிரதமர் திரு நரேந்திர மோடி புதப்பிக்கத்தக்க எரிசக்தி மாநாட்டில் ஆற்றிய உரையில் வானொலி தொகுப்பை அகில இந்திய வானொலியின் எஃப் எம் ரெய்ன்போ மற்றும் ராஜதானி அலைவரிசகளில் இன்று இரவு பத்து மணிக்கு ஒலிபரப்பாகிறது பல்கலைக்கழக மாளிய குழுவின் ஊக்கத்தொகையய மானவர்களுக்கு உடனடியாக வழங்குமாறு மத்திய கல்வி அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இன்று கல்வி அமைச்சகத்தின் உயர்மட்ட ஆய்வுக்கூட்டத்தில் பேசிய அவர் மாணவர்களின் குறைகள் உடனடியாக கவனிக்கப்பட வேண்டும் என்றும் இதற்கான அவசர உதவி தொலைபேசி வசதியை ஏற்படுத்த வேண்டும் என்றும் கூறினார் அடுத்த கல்வி ஆண்டில் தொழில்நுட்ப கல்வியை தாய்மொழியில் கற்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டார் நாட்டில் உள்ள ஒரு சில துஜடி மற்றும் என்ஜடி நிறுவனங்களில் இதற்கான திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் புதிய கல்விக் கொள்கையை செயல்படுத்துவதில் கூடுதல் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று அவர் கூறினார் பல்வேறு போட்டித் தேர்வுகளில் ஒரே அமைப்பிள் கீழ் கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தேசிய தேர்வு முகமையின் மூலம் இதற்கான முயற்சி மேற்னெள்ளப்படும் என்றும் திரு ரமேஷ் பொக்ரியால் தெரிவித்தார்

அகில இந்திய வானொலியில் அனைத்து அலைவரிசைகள் ஏஐஆர் நியூஸ் மற்றும் நியூஸ் ஆன் ஏர் இணையதளம் மூலமாகவும் நியூஸ் ஆள் ஏர் கைபேசி செயலி மூலமாகவும் இந்நிகழ்ச்சியை கேட்கலாம் அகில இந்திய வானொலி தூர்தர்ஷன் செய்திப்பிரிவு மற்றும் பிரதமர் அலுவலக இணையதளங்களிலும் இந்நிகழ்ச்சி ஒலிபரப்பாகவுள்ளது பிரதமர் உரையை தொடர்ந்து அதன் தமிழாக்கத்தை சென்ளை வானொலி நிலையம் ஒலிபரப்பவுள்ளது இரவு எட்டு மனிக்கும் இது மறு ஒலிபரப்பாகும் பிரதமர் உரையின் தமிழாக்கத்தை தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் அஞ்சல் செய்யும் பொது மக்கள் பிரதமருடன் பகிர்ந்துகொள்ள விரும்பும் கருத்துக்களை நமோ செயலி மூலமாகவும் மைகவ் என்ற இணையதளத்திலும் பதிவு செய்யலாம்

இருப்பினும் அந்த பகுதியை சுற்றிவளைத்துள்ள ரானுவத்தினர் தீவிரவாரிகளை பிடிக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை செய்தித் தொடர்பாளர் கர்ணல் ராஜேஷ்காடியா தெரிவித்தார் பக்ரைலுக்கு இரன்டு நாள் அரசுமுறைப் பயணம் மேற்கொண்ட வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கள் இன்று தாயகம் திரும்பினார் பக்ரைனில் இளவரன் சல்மான் பின் அகமது அல் கலிபா வை சந்தித்து அவர் இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை நடத்தினார்

ஆஸ்திரேலியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய கிரிக்கெட் அணி மூன்று டுவென்டி டுவென்டி போட்டிகளிலும் நான்கு டெஸ்ட் போட்டிகளிலும் பங்கேற்க உள்ளது